மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

பள்ளிக்கல்வித் துறை அறிவித்துள்ளது

விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் ஹிந்தி மொழியை மத்திய அரசு எந்த மாநில மொழியின் மீதும் திணிக்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

தாமே ஹிந்தி மொழி பேசாத குஜராத் மாநிலத்திலிருந்து வந்தவர் என்றும் அவர் தெரிவித்தார்

மாநில மொழிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று தாம் எப்போதும் கூறி வருவதாகவும் அமைச்சர் திரு அமித் ஷா கூறினார் உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நான்கு நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சென்னை உயா்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஹிமாச்சலபிரதேச உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றிவரும் வெ ராமகப்பிரமணியன் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிருஷ்ண முராரி ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ரவீந்திர பட் கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிஷிகேஷ் ராய் ஆகிய நால்வரும் புதிதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

புதுக்கோட்டை மாவட்டம் ஐகதாப் பட்டணத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்தபோது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக ராமேஸ்வரத்தில் மீன்வளத் துணை இயக்குநர் திரு குமரேசன் கூறினார் மீனவர்களையும் அவர்களது படகையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள காங்கேசன் துறை கடற்படை தளத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அவா் தெரிவித்தாா் சிறந்த விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் உருவாக்குவதற்கான பல்வேறு அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை தமிழக அரசு உருவாக்கியுள்ளதாக பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

இந்தப் பணிகளை செயல்படுத்திட உள்ளாட்சித் துறைக்கு பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷன்ஸ் நிதியுதவி வழங்கியுள்ளது

முதலமைச்ச் குடிமராமத்து திட்டம் விவசாயிகளின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக செய்தித்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ கூறியிருக்கிறார்

மேலும் பல குடியிருப்பு குடிநீர் திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர உள்ளதால் தற்போது கிடைக்கும் குடிநீர் அளவைவிட கூடுதலாக குடிநீர் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார்

இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது

அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தகுதியானவர் என்றாலும் இதுவரை அவர் எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை இலங்கையில் முக்கிய எதிர்க்கட்சியான ஸ்ரீலங்கா மக்கள் கட்சியின் சார்பில் முன்னாள் பாதுகாப்புத் துறை செயல் திரு கோத்தப்பய ராஜபக்சே அதிபா் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளாா் பிரதம் திரு ரனில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி இதுவரை தனது வேட்பாளரை அறிவிக்கவில்லை

இந்த காட்சி ஒரு மாதம் நீடிக்கும் இதற்கான மலர்களை காட்சிப்படுத்தும் பணியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தொடங்கிவைத்தாா்

இதனால் பூங்கா முழுவதும் மல்கள் பூத்து குலுங்குவது கண்கொள்ளா கட்சியாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருவரி செய்திகள் இஸ்ரேல் தேர்தலில் தற்போதைய பிரதமா் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தலைமையிலான லிக்குத் கட்சி பின்னடையை சந்தித்துள்ளது சவுதி அரேபியாவின் எண்ணெய் கிணறுகள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களைக் கொண்டு ஈரான் தாக்குதல் நடத்தியது சகவுதி அரேபியாவுக்கு எதிரான போர் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ கூறியிருக்கிறார் அமெரிக்கா விசா வழங்குவது தாமதம் ஆவதால் நியூயார்க்கில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஐ நா பொதுசபை கூட்டத்தை ஈரான் அதிபர் ஹசன் ரோஹானி புறக்கணிப்பார் என்று அந்நாட்டின் அதிகாரப்பூர்வ ஊடகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்சில் துபாய் மற்றும் அபுதாபி உள்ளிட்ட நகரங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏமனிலிருந்து செயல்படும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் எச்சித்துள்ளனர்

முதுமலை புலிகள் காப்பகத்தில் பல்வேறு வன குற்றங்களில் பறி முதல் செய்யப்பட்ட விலங்குகளின் கொம்புகள் நகங்கள் உள்ளிட்டவை தேசிய புலிகள் ஆணையத்தின்படி எறிக்கப்பட்டன திருநெல்வேலி மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்திற்கான விவசாயிகள் குறைத்தீர்க்கும் கூட்டம் நாளை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்டா பிரபாகர் சதீஷ் அறிவித்துள்ார் துத்துக்குட மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுவரும் திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் பொதுமக்கள் முழுமையாக அறிந்துகொள்ளும் வகையில் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள முத்து மாவட்டம் என்ற செயலியை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ நேற்று தொடங்கிவைத்தாா்

திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி எல்லாபுரம் ஊராட்சி ஒன்றியங்களில் பல்வேறு ளிகளில் நடைபெற்றுவரும் குடிமராமத்து திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமுதி மகேஷ்வரி ரவிக்குமா் நேற்று ஆய்வு செய்தாா்

சீன ஒப்பள் பேட்மிண்ட்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து தகுதிப்பெற்றுள்ளார்

உலக மல்யுத்த போட்டியில் வெற்றிபெற்றதன் மூலம் இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதிப்பெற்றுள்ளாா்